சார்பில் நாடுமுழுவதும் மரியாதைசெலுத்தப்பட்டது

குறித்தும் வளர்ச்சிக்கானஅடுத்தக்கட்டநடவடிக்கையைமேற்கொள்வதுகுறித்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடிமுக்கியமானகூட்டத்தைநடத்தினாா்

அதிகரித்துள்ளது

விமானப்படைஆகியவைதனக்கேஉரித்தானமுறையில் கோவிட் ரானுவம் கடற்படை தொற்றுக்குஎதிரானபோரில் முன்னணியில் உள்ளமருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்குபோர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் மூலமாகவும் நன்றிதெரிவித்தன

ஜம்மு காஷ்மீர் யூளியன்பிரதேசதலைநகர் புரீநகர் லே தில்லி லக்னோ வாரணாசி பாட்னா விஜயவாடா சென்னை கன்னியாகுமிஉள்ளிட்ட இடங்களில் விமானப்படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலமாகமருத்துவமனைகள்மீதமலா்களை காவினா் அப்போதுமருத்துவர்களும் செவிலியர்களும் தூய்மைப் பணியாளர்களும்காவல்துறையினரும் மருத்துவமனைவளாகத்தில் நின்றுஇந்தஆதரவைஏற்றுக்கொண்டனர்

தமுவியபெருந்தொற்றைஎதிர்த்துபோராடும் ஒவ்வொருவரும் முன்னணிவீரர்கள் என்றுகுறிப்பிட்டிருந்தார் செவிலியர்கள் உள்ளிட்டோரின் மருத்துவர்கள் ஆதரவோடுகான் இந்தபெருந்தொற்றுக்குஎதிரானபோரில் இந்தியாவால் வெற்றிபெற முடியும் என்றுஅவர் குறிப்பிட்டிருந்தார் இத்தகையபணியாளர்களுக்குஒருமைப்பாட்டைதெரிவிக்கும் வகையில் முப்படைகளின் தலைமைதளபதிபின் ராவத் மேற்கொண்டமுயற்சிக்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா நன்றிதெரிவித்துக் கொண்டார்

இதேபோன்றவிமானஅனிவகுப்பு மும்பை ஜெய்ப்பூர் அஹமாதாபாத் குவஹாத்தி பாட்னா லக்னோ திருவனந்தபுரம் ஹைதராபாத் போா்ட்பிளேயா் ஜெய்ப்பூர் சென்னைபெங்களூர் புவனேஸ்வரம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது மும்பை கொச்சி விசாகப்பட்டினம் கோவாஆகிய இடங்களில் உள்ளகடற்படைதளங்களில் இருந்து புறப்பட்டஹெலிகாப்டர்கள் அந்நகரில் உள்ள புகழ்பெற்றமருத்துவமனைகள் மீதுமலர் தூவின

ராணுவக்னல் அசுதோஷ் ஷ்ம்மா மேஜர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் அனுஜ் உதவிஆய்வாளராகபணிபுரியும் ஷகில் குவாஷிஉள்ளிட்டோர் வீரமரணம் அடைந்தவர்களில் அடங்குவர் ஒருவீட்டில் பொதுமக்கள் சிலரைபிணைக்கைதிகளாகதீவிரவாதிகள் பிடித்துவைத்துள்ளதாகவந்ததகவலைஅடுத்து அந்தபகுதிக்கு இவர்கள் விரைந்தசென்றபோது இந்தமோதல் ஏற்பட்டதாககாவல்துறையினர் தெரிவித்தனர் தங்களது இன்னுயிரைஇழந்தபிணைக்கைதிகள் அனைவரையும் இவர்கள் விடுவித்தனர் இந்தபோரில் இரண்டுரானுவவீரர்களும் தங்களதுஉயிரை இழந்தனர்

நிதித்துறைசந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் வளர்ச்சிக்கானஅடுத்தக்கட்டநடவடிக்கையைமேற்கொள்வதுகுறித்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடிமுக்கியமானகூட்டத்தைநடத்தினார் இந்தகூட்டத்தில் மத்தியநிதியமைச்சள் திருமதி நிர்மலாசீதாராமன் அத்துறையின் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் சிறு குறு நடுத்தரதொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் தாராளமாககடன் வழங்குதல் குறித்தும் இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

சாமான்யமக்களையும் தொழிலாளர்களையும் பாகுகாக்கும் வகையில் அவர்களுக்குவேலைவாய்ப்புகளை அளிப்பதற்குமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் தொடர்பாகவும்பிரதமர் ஆலோசனைநடத்தினார் இந்தகூட்டத்தில் உள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா நிதித்துறைஅமைச்சகத்தின் செயலாளர்கள் மற்றும் மத்தியஅரசின் மூத்தஅதிகாரிகள் கலந்துகொண்டனர்

வேறுஎந்தபிரச்சினையும் இல்லாததால் எதிர்க்கட்சிகள் அரசைகுறைகூறிவருவதாகவும் அவர் குற்றம் சாட்டனார்

பரிசோதனையின் எண்ணிக்கையைஅதிகரிக்கும் வகையில் அரசுமற்றும் தனியாா் ஆய்வகங்களின் எண்ணிக்கையைஅதிகரிக்கவும் மருத்துவக் கவுன்சில் தொடர்ந்துமுயற்சிகளைமேற்கொண்டுவருகிறது

இந்தகுழுவினர் நாளைமத்தியஅரசிடம் அறிக்கைதாக்கல் செய்யதிட்டமிட்டுள்ளனர்